நரேந்திர மோடி நாளை காலை காணொளி காட்சி மூலம் உலகின் மிகப்பெரிய கொரோனா தடுப்பூசி இயக்கத்தைத் தொடக்கி வைக்கிறார் நாட்டில் கொரோனா தொற்றில் இருந்து குணமடைவோர் விகிதம்

பிரதமர் திரு நரேந்திர மோடி நாளை காலை காணொளி காட்சி மூலம் உலகின் மிகப்பெரிய கொரோனா தடுப்பூசி இயக்கத்தைத் தொடக்கி வைக்கிறார்

முதல் கட்டமாக முன்னுரிமை அடிப்படையில் சுகாதார ஊழியர்கள் மற்றும் முன்னிலை களப்பணியாளர்களுக்கு கொரோனா தடுப்பூசி சேகரித்து போடப்படும் என்றும் தடுப்பூசி பற்றிய விவரங்களை உடனுக்குடன் வழங்க மத்திய சுகாதார அமைச்சகத்தின் கோவின் மென்பொருள் பயன்படுத்தப் படும் என்றும் தெரிவிக்கப் பட்டுள்ளது

கேந்திர மய முறையில் தடுப்பூசி பணிகளைக் கண்காணிக்க பல்வேறு மருத்துவமனைகளில் வெப் கேமராக்கள் நிறுவப் பட்டுள்ளன

முதல்கட்ட கொரோனா தடுப்பூசி இயக்கத்திற்குத் தேவையான கோவிஷீல்ட் மற்றும் கோவாக்சின் தடுப்பூசிகளை மத்திய அரசு ஏற்கனவே விமானங்கள் மூலம் அனைத்து மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களுக்கு அனுப்பி வைத்துள்ளது குளிர்பதன நிலையில் சேமித்து வைக்கப்பட்டுள்ள கொரோனா தடுப்பூசிகள் நாளை முதல் தடுப்பூசி இயக்கத்தில் பயன்படுத்தப் படும்

தடுப்பூசி போட்டுக் கொள்வது அவரவர் விருப்பமே என்றாலும் நம்மையும் நம்மைச் சார்ந்தவர்களையும் பாதுகாக்க தடுப்பூசி அவசியம் என்று அமைச்சகம் கூறியுள்ளது கொரோனா தடுப்பூசி இயக்கம் குறித்து அடிக்கடி எழுப்பப்படும் கேள்விகள் மற்றும் அதற்கான பதில்கள் என்ற தலைப்பில் மத்திய சுகாதார அமைச்சகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் இத்தகவல்கள் இடம் பெற்றுள்ளன

திறன் மேம்பாட்டுத் துறை அமைச்சர் திரு மகேந்திரநாத் பாண்டே இன்று நாடெங்கிலும் உள்ள திறன் மேம்பாட்டு மையங்களைச் சேர்ந்த மாணவர்களுடன் மெய்நிகர் முறையில் கலந்துரையாடினார்

நரேந்திர மோடி தொடக்கி வைத்த ஸ்கில் இண்டியா இயக்கம் பிரதமரின் கவுஷல் விகாஸ் திட்டத்தினால் மிகுந்த உத்வேகம் பெற்றுள்ளதும் குறிப்பிடத்தக்கது

புதுச்சேரி ராஜீவ் காந்தி அரசு குழந்தைகள் மகளிர் மருத்துவமனையில் நாளை காலை பத்தரை மணிக்கு நடைபெறும் அதிகாரபூர்வ தொடக்க நிகழ்ச்சியில் கொரோனா தடுப்பூசி பணிகளைத் தொடக்கிவைக்க முதலமைச்சரும் மாநில சுகாதார அமைச்சரும் இசைந்திருப்பதாக சுகாதாரத் துறை இயக்குனர் டாக்டர் மோகன்குமார் தெரிவித்துள்ளார்

புதுச்சேரியில் இன்று திருவள்ளுவர் தினம் அரசு சார்பில் கொண்டாடப் பட்டது புதிய பேருந்து நிலையத்தில் உள்ள தெய்வப் புலவர் திருவள்ளுவர் சிலைக்கு முதலமைச்சர் திரு

நாராயணசாமி சட்டப் பேரவைத் தலைவர் திரு சிவக்கொழுந்து வேளாண் அமைச்சர் திரு கமலக்கண்ணன் சட்டமன்ற உறுப்பினர் திரு

சிவா உள்ளிட்டோர் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர் மத்திய உள்துறை அமைச்சகத்தால் புதுச்சேரியில் செயல்படுத்தப் படும் முக்கியத் திட்டங்களை துணைநிலை ஆளுனர் டாக்டர் கிரண் பேடி இன்று மெய்நிகர் கூட்டத்தில் ஆய்வு செய்தார் தலைமைச் செயலர் திரு அஸ்வினி குமார் உள்ளிட்ட மாநில அரசு அதிகாரிகளும் உள்துறை அமைச்சகத்தின் கூடுதல் செயலர் திரு ஜெய்தீப் கோவிந்த் உள்ளிட்ட மத்திய அரசு அதிகாரிகளும் இக்கூட்டத்தில் கலந்து கொண்டனர் பிரதமரின் மருத்துவக் காப்பீட்டுத் திட்டம் புதுச்சேரியில் வறுமைக் கோட்டிற்குக் கீழே உள்ள அனைத்து குடும்பங்களுக்கும் விரிவாக்கம் செய்யப்பட்டதற்கு மத்திய சுகாதார அமைச்சகம் இக்கூட்டத்தின் போது நன்றி தெரிவித்ததாகவும் திட்டங்களுக்கான நிதி மற்றும் நிர்வாக ஆதரவை தொடர்ந்து வழங்க மத்திய உள்துறை அமைச்சகம் உறுதி அளித்ததாகவும் துணைநிலை ஆளுனர் அலுவலகம் தெரிவித்துள்ளது மின் வினியோகத்தை தனியார் மயமாக்கும் திட்டம் குறித்து விவாதிக்கும் வகையில் புதுச்சேரி முதலமைச்சர் மத்திய மின்சார அமைச்சரை சந்திக்க ஏற்பாடு செய்யப்படும் என்றும் இக்கூட்டத்தில் தெரிவிக்கப்பட்டது தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியின் துணைத் தலைவர் ஞானதேசிகன் சென்னையில் உள்ள தனியார் மருத்துவமனை ஒன்றில் இன்று காலமானார்

மாநிலங்களவை உறுப்பினராக இருமுறை பதவி வகித்துள்ள மூத்த தலைவர் ஞானதேசிகன் மறைவிற்கு பல்வேறு அரசியல் கட்சித் தலைவர்கள் இரங்கல் தெரிவித்துள்ளனர்